எடப்பாடி

ஒடிசா மாநில முதலமைச்சர்களும் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

முதலமைச்சர் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்ததாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

கடலூரில் சற்றுமுன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதன்காரணமாக தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார்

மாணவர்கள் நலன் கருதியே தேர்வு கட்டணம் செலுத்திய மாணாக்கருக்கு தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார்

முன்னதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் கோவிட் நோய்த்தொற்று பரவலை தடுக்க அரசு முழுவீச்சில் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் கடலூர் மாவட்டத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மாவட்ட வளர்ச்சிப்பணிகள் குறித்து ஆய்வு செய்த அவர் நாட்டிலேயே கோவிட் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகமாக உள்ளதாகவும் இறப்பு விகிதம் குறைவாக உள்ளதாகவும் கூறினார்

சிறுகுறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிகள் மகளிர் சுயஉதவிக்குழுவினரிடமும் முதலமைச்சர் கலந்தாலோசித்தார் இந்நிகழ்ச்சிகளில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

தொடர்ந்து முதலமைச்சர் நாளை திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களில் கோவிட் தொற்று பாதிப்பு குறித்தும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார்

நூலகங்களில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்

முன்னதாக பா

க

இம்மாநில முதலமைச்சர்களுக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பொது போக்குவரத்து தொடங்கப்படாத நிலையில் விமானம் ரயில் போக்குவரத்தை பயன்படுத்தும் வசதி பெரும்பாலான மாணவர்களுக்கு இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் எனவே மாணவர்கள் தேர்வு மையங்களை சென்றடைவதில் நிச்சயமற்ற நிலையே நீடித்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் எனவே நாடுமுழுவதும் மாணவர் மற்றும் பெற்றோர்களின் குரலுக்கு வலு சோ்க்கும் வகையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் ஒருமித்த நிலைப்பாட்டை மேற்கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார் ஐவ்டேகர் பணத்திற்கு செய்திகளை வெளியிடுவதை காட்டிலும் போலி செய்திகள் மிகவும் ஆபத்தானவை என்பதால் அவந்றை டிஜிட்டல் வடிவில் வெளியிடும்போது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சர் திரு

டெல்லியில் இன்று நடைபெற்ற காணொலி மாநாட்டில் உரையாற்றிய அவர் போலி செய்திகள் அமைதியை குலைக்க கூடியவை என்றும் பொதுவாழ்க்கைக்கு இது ஊறு விளைவிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் போலி செய்திகளால் உலகின் அனைத்து நாடுகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் அரசியல் மட்டும் அல்லாமல் அனைத்து பிரிவுகளும் இதனால் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக எடுத்துரைத்தார்

பரிசோதனைகள் கண்டறிதல் சிகிச்சைகள் என்ற அடிப்படையில் கோவிட் தொற்றிலிருந்து மீள்பவர்கள் சாதனை அளவாக அதிகரித்து வருவதாகவும் எடுத்துரைத்துள்ளது

பொதுமக்கள் கோவிட் பரிசோதனை முடிவுகளை தெரிந்துகொள்ள ஏதுவாக தொலைபேசி எண்களையும் அவர் வெளியிட்டுள்ளார்

காவல்நிலைய பணிகள் அனைத்தும் இரண்டு நாட்களுக்கு அம்மாபேட்டை அனைத்து மகளிர் காவல்நிலையத்தில் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதன்படி சேமிப்பு மற்றும் நிவாரணத்திட்டங்களில் சேர ஆட்சியரிடம் மெய்த்தன்மை சான்று தேவையில்லை என்றும் அவர் கூறினார்

தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

டென்னிஸ் நியூயார்க்கில் நடைபெறும் ஏடிபி சின்சினாட்டி டென்னிஸ் போட்டிகளின் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு கனடாவின் மிலோஸ் ரவோனிக் செர்பியாவின் நொவாக் ஜோக்கோவிச் ஸ்பெயினின் பாடிஸ்டா கிரீசின் ஸ்டெ

அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன நாளைய ஆட்டத்தில் ஜோக்கோவிச் பாட்டிஸ்டாவையும் சிட்சிபஸ் மிலோசையும் எதிர்கொள்கின்றனர்